குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

அரசுமுறைப்பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார்

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எஸ் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் சென்னை பல்கலைக்கழகம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் சென்ளை பல்கலைக்கழகத்தில் இன்று பட்டமளிப்பு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தொன்மை வாய்ந்த மொழியாக தமிழ் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இப்பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்க இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போதுள்ள சசூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தகவல் தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தமிழக மாணவர்கள் புதுதில்லி வரும்போது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார் இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற மாணவர்கள் இந்த கல்வி நிறுவனத்தில் பயின்றதற்காக பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மாணவர்கள் தங்களது அறிவுசார் திறனை பல்கலைக்கழகத்திற்கு வழங்கி நன்றிக்கடன் செலுத்த வேண்டும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு ஒபன்ளீர்செல்வம் உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதை அவர் பட்டியலிட்டார் கல்வித்துறைக்கான நிதி நடுதுக்கீட்டினை அஇஅதிமுக அரசு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பழகன் பேசுகையில் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக கூறினார் பெண்கள் உயர்கல்வி பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு அன்பழகன் கூறினார் கர்நாடகாவில் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர்

கர்நாடகாவில் ஆட்சிப்பொறுப்பில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தவறிவிட்டதாக குறை கூறினார் விவசாயிகளின் நலனுக்காகவும் எந்தவொரு திட்டத்தையும் அம்மாநில அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சசிதரூர் திரு அபிஷேக் மனுசிங்வி ஆகியோர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவர் திரு குமாரசாமி ஆகியோரும் தீவிர வாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கவுட்டமாலா பனாமா பெரு ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறைப்பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார் முதல்கட்டமாக கவுட்டமாவா செல்லும் அவர் அங்கு வரும் செல்வாய்க்கிழமை வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இந்த நாடுகளுடன் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் அவர் விவாதிக்கவுள்ளார் கவுட்டமாலா நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு பனாமா செல்லும் அவர் பின்னர் பெரு செல்கிறார் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒப்பந்தத்தில் நித்தி ஆயோக் அமைப்பும் ஐ பி எம் நிறுவனமும் கையெழுத்திட்டுள்ளன விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மண்வளம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

பூச்சித்தாக்குதல் மற்றும் பருவநிலை குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு முன்கூட்டியே அளித்து பாதிப்பை தடுக்கவும் இது உதவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த விமானம் இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு பிரான்ஸ் இத்தாலி கிரீஸ் ஜோர்டான் பக்ரைன் மற்றும் ஒமன் நாடுகள் வழியாக இந்தியா வந்து சேர்ந்தது

தேசிய ஒய்வூதியத்திட்டத்தின் சந்தாதாரர்கள் தங்களுடைய கணக்குகளிலிருந்து பகுதி தொகையை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஒய்வூதிய ஒழங்குமுறை மேம்பாட்டு ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது உயர்கல்வி புதிய தொழில் தொடங்குவது போன்ற காரணங்களுக்காக பகுதித்தொகையை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்குவதென இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது மேற்குவங்கம் உத்தரகாண்ட் பீகார் மாநிலங்களில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

இதுதொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள கஷ்மீர் ஹிமாச்சவப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா ஆகிய மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் புழுதிப்புயல் வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது

பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் பாதிப்பை ஆய்வு செய்தபின்னர் இதற்கான தொகை அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் இதற்கிடையே ஸ்ரீநகர் பகுதிக்கு உட்பட்ட செட்டாபால் என்ற இடத்தில் பாதுகாப்புப்படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்டார் மத்திய ரிசர்வ் காவல்படையை சேர்ந்த ஒருவர் காயமடைந்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக ப்ரீநகரின் பெரும்பாலான பகுதிகளில் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது

இதே நாளில் தொடங்கப்பட்டது

நாட்டின் ஏற்றுமதியில் ஜவுளித்துறை முக்கிய பங்குவகிப்பதாக தொழில் மற்றம் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் நேற்று அகமதாபாதில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்றால் புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் கனவை நனவாக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாக ஜவுளித்துறை தொடர்பாள சர்வதேச மாநாட்டையும் திரு சுரேஷ் பிரபு தொடங்கிவைத்தார் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் வர்த்தக கண்காட்சி கலந்துரையாடல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இந்திய பொறியாளரை சுட்டுக்கொலை செய்த வழக்கில் அந்நாட்டு கடற்படையை சேர்ந்த முன்னாள் வீரருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கன்சாஸ் நகரில் உள்ள இரவு விடுதியில் ஸ்ரீநிவாஸ் என்ற பொறியாளரை சுட்டுக்கொலை செய்த வழக்கில் கைது செப்யப்பட்ட திரு ஆதம் புரின்டளை குற்றவாளி என அறிவித்து இந்த தண்டளை வழங்கப்பட்டுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது